மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை தமிழக விவசாயிகள் வரவேற்பதாக முதலமைச்சு் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பாகிஸ்தானுடனான போரில் வென்றதை குறிக்கும் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

நான்கு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துவதற்கு இந்தியா உரிமை கோரியுள்ளது

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் னணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

சா்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் சா்க்கரை ஆலைகளின் சா்பில் விவசாயிகளின் வங்கிக்கணக்கில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தொலைத்தொடர்பு துறையின் அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஏலத்திற்காள திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதளை செய்தியாள்களிடம் தெரிவித்த அத்துறைக்கான அமைச்சர் திரு

இந்த ஏலம் நடபெறும் என்றா் மத்திய அரசின் வேளாண் சுட்டங்களை தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் வரவேற்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மக்களவை தேர்தலின் போது அஇஅதிமுக தலைமையில் அமக்கப்பட்ட கூட்டணியே சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா் கரூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டுவரும் திட்டங்களையும் திரு எடப்பாடி பழனினமி பட்டியலிட்டா்

அரசியல் பொழுதபோக்கு கலாச்சாரம் கல்வி மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்படுவதாகவும் இதற்கு சும்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநனாட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடத்தப்படும் கூட்டங்களுக்கு காவல்துறை ஆணையரிடமும் ழுன் அனுமதி பெறவேண்டும் என்று தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது

தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்ச்திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று கோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதனைபொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் நாட்டிற்காக துணிச்சலுடன் போராடிய ரானுவத்தினருக்கு தாம் தலை வணங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ரானுவத்தினின் துணிச்சலுக்கான புதிய அத்தியாயம் இந்நாளில் எழுதப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்

ஒய்வுபெற்ற ராணுவ மேஜர் நாராயணன் வழங்கும் இந்த நிகழ்ச்சி சென்னை அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வாளொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மகளிர் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் இன்று திருவாரூரில் உழைக்கும் மகளிருக்கு மாளிய விலையில் இருசக்கர வாகனத்தை வழங்கி அவர் பேசினாா் மகளிர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கில் இதபோன்ற திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இத்திட்டத்தின்கீழ் இந்த மாவட்டத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு காமராஜ் கூறினார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்காக ஜப்பான் நிறுவனத்துடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்ச் திரு உதயகுமார் கூறியுள்ளார்

உதயகுமார் குற்றம் சாட்டினார்

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் முகக்கவசம் அனிவது தொடர்பாக செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் முகக்கவசம் அனிவதை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முகக்கவசம் அனியாததன் னரணமாகதாள் சென்னை ஐஐடி வளாகத்தில் இந்நோய்த்தொற்று பரவியதாக திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நான்கு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வுமையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளா் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியைமாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் இன்று தொடங்கி வைத்தார்

விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்காள வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபாா்க்கும் ஆட்சியர் முதற்கட்ட ஆய்வுப்பணியை திரு அண்ணாதுரை அனைத்துக்கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று மேற்கொண்டாா் திருவள்ளுர் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளி வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சியர் திரு பொன்னையா இன்று தொடங்கி வைத்தாா் உளுந்தூர்பேட்டை அருகே ஒரு லட்சம் ரூபாய் செலவில் வைக்கப்பட்டுள்ள கண்ணனிப்பு கேமிராக்களின் சேவையினை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

இதற்னன வின்ணப்பம் சம்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்ச் திரு கிரண் ரிஜுஜூ கூறியுள்ளார் ஆசிய அளவிலான ஆன் லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் மற்றும் பிரனாவ் தங்கப்பதக்கம் வென்றனர்

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சா்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட்கோலி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்